பின்னர் ாஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகாசிவராத்திரி விழாவிலும் குடியரசு தலைவர் பங்கேற்கிறார் மறுநாள் செவ்வாய்கிழமை தனிவிமானம் மூலம் அவர் புதுதில்லிக்கு பறப்பட்டு செல்வார் குடியரசுத்தலைவரின் வருகையையொட்டி கோவையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான காவலங்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பீகாரில தொடஙகி வைக்கிறார் பாட்னாவில் நடைபெறும் உறுதியேற்பு கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஜக்கிய ஜனதா தள கட்சித்தலைவரும் பீகா் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமா் லோக் ஜன்சக்தி கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராம்விவாஸ் பாஸ்வான் ஆகியோர் பங்கேற்கின்றனர் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் முதன்முறையாக பீகார் மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரே மேடையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது உலகின் தொழில்நுட்பத் துறையில் புதுமைகளை உருவாக்கி இந்தியா முன்னேற்றம் கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

புதிய இந்தியாவை உருவாக்குவதில் புதுமையான தொழில்நுட்பம் உறுதுணையாக இருப்பதாக அவர் கூறினார் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்களை தடுப்பதற்கு புதுமையான தொழில்நுட்பங்களை கண்டறியவேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார்

மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பில் மூன்றாம் ஆண்டாக இந்த போட்டிகள் நடைபெற்றன அண்மையில் ஏற்பட்ட நிகழ்வுகள் இந்திய வெளியுறவுக் கொள்கையின் வலுவையும் தாக்கத்தையும் காட்டுவதாக உள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள இந்தியா மாற்றத்தை கொண்டுள்ளது என்பதால் அதனை யாராலும் அச்சுறுத்த முடியாது என்றும் அவர் கூறினார்

இந்திய ரானுவ வீரர்களின் ஒவ்வொரு துளி ரத்தமும் மதிப்பு மிக்கது என்று பிரதமர் கூறினார் ரஃபேல் போா் விமானத்தின் தேவை தற்போது உணரப்படுகிறது என்று குறிப்பிட்ட திரு நரேந்திரமோடி ஏற்கனவே ரஃபேல் விமானத்தை இந்தியா பெற்றிருந்தால் நிலைமையே வித்தியாசமானதாக இருந்திருக்கும் என்று ஒட்டுமொத்த தேசமும் ஒரே குரலில் பேசுகிறது என்றார் இந்தியா தனது பிரச்சனைகளை குறைத்து பலவீனங்களிலிருந்து மீண்டு வர முயற்சி செய்து வருகிறது என்றும் அதன் திறமை மற்றம் வளங்களால் முன்னேறி வருகிறது என்றும் திரு மோடி தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பு நலன்களுக்கு எதிராக பேசவேண்டாம் என்று எதிர்க்கட்சிகளை அவர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார் மோடிக்கு எதிரான போராட்டம் என்பது மசூத் ஆசார் ஹஃபீஸ் சயிது போன்ற பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக மாறிவிடக்கூடாது என்பதை அவர்கள் மனதில் கொள்ளவேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் பல ஆண்டுகளாக இந்த தேசத்தை ஆட்சி செய்தவா்கள் தங்கள் காலத்தில் ஈடுபட்ட பல பாதுகாப்பு சம்பந்தமான ஊழல்கள் பற்றியும் திரு மோடி கேள்வி எழுப்பினார்

தமது அரசு எந்த ஊழலையும் சகித்துக்கொள்ளாது என்பதை இடைத்தரகாகள் அறிந்திருப்பதால் அதிகார நிலையில் அவர்களுக்கு இடமே இல்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார் காங்கிரஸ் மீது கடுமையாக குற்றம் சாட்டிய திரு மோடி மற்ற அரசுகள் அடையாளபூர்வ அனுகுமுறைய கொண்டிருந்ததாகவும் தமது அரசு ஒட்டுமொத்த தொலைநோக்கு அனுகுமுறைய கொண்டிருப்பதாகவும் கூறினார் தில்லி லாகூர் இடையேயான சும்ஜோதா பயணியர் விரைவு ரயில் போக்குவரத்து சேவை மீண்டும் இன்று தொடங்குகிறது இந்திய விமானப்படயின் விங் கமாண்டர் அபிநந்தன் விடுவிக்கப்பட்டதை அடுத்து இந்த விரைவு ரயில் சேவையை மீண்டும் தொடங்குவது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் மூன்று வீரர்களும் மாநில காவல்துறையின் இரண்டு வீரர்களும் வீரமரணம் அடைந்தனர் குப்வாரா மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக பாதுகாப்பு படையினருக்ககும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்து வரும் தப்பாக்கி சண்டையில் இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் ராணுவ வீரர்களில் ஒன்பது பேர் காயமடைந்தனர் பயங்கரவாதிகளின் உடல்கள் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களுடன் மீட்கப்பட்டிருப்பதாக ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பாபாகுண்ட் பகுதியில் பயங்கரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து கடந்த வியாழக்கிழமை இரவிலிருந்து பாதுகாப்பு படையினரும் மாநில காவல்தறையினரும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதையடுத்து பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது பயங்கரவாதிகள் இரண்டு பேர் கொல்லப்பட்டதையடுத்து துப்பாக்கி சண்டை முடிவுக்கு வந்துள்ளபோதும் தேடுதல் நடவடிக்கை தொடர்கிறது அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு பயங்கரவாதம் தொடர்ந்து அச்சுறுத்தலாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட கத்தார் நாட்டின் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் பின் கலீஃபா அல் தானியிடம் பேசிய அவர் அனைத்து வகையான பயங்கரவாதம் மற்றும் அதற்கு அளிக்கப்படும் ஆதரவுக்கு முடிவு கட்ட உறுதியான மற்றும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடான கத்தாருடன் உறவுகளை மேலும் வலுப்படுத்த இந்தியா அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்ததாக பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீர் பற்றிய இந்தியாவின் நிலை மாற்றம் இல்வாததது நன்கு அறியப்பட்டது என்று மத்திய அரசு கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை மீண்டும் உறுதி செய்துள்ள மத்திய அரக அங்கு நடைபெறும் எதுவும் இந்தியாவின் உள்விவகாரம் என்றும் கூறியுள்ளது அபுதாபியில் நடைபெற்ற இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு மற்றும் ஜம்மு காஷ்மீர் பற்றிய தீர்மானங்கள் குறித்த கேள்விகளுக்கு பதிவளித்த வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் இதனை தெரிவித்தார் அபுதாபியில் வெள்ளியன்று நடைபெற்ற இந்த அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் இந்திய வெளியுறவு அமைச்சர் திருமதி குஷ்மா குவராஜ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டது பற்றி குறிப்பிட்ட திரு ரவீஷ் குமார் வரவாற்று சிறப்புமிக்க இந்த செயலுக்கு இந்தியா பாராட்டு தெரிவித்திருப்பதாக கூறினார் அமெரிக்காவில் உள்ள தொண்டு நிறுவனம் ஒன்று பாகிஸ்தானிலும் காஷ்மீரிலும் மேற்கொண்ட செயல்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தீர்மானம் கொண்டு வந்துள்ளார்

இண்டியானாவிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அவர் இந்த அமைப்பின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று நாடாளுமன்றத்தின் வெளியுறவு குழுவிடம் தீர்மானத்தை அளித்துள்ளார்

ஜமாத் ஈ இஸ்லாமி மற்றும் அதனோடு இணைப்பு கொண்டுள்ள மற்ற அமைப்புகளுக்கு நிதி ஏற்பாடுகள் செய்து கொடுப்பதையும் மற்ற அனைத்து உறவுகளையும் தடுத்து நிறுத்த அமெரிக்காவின் சா்வதேச மேம்பாட்டு முகமை வெளியுறவுத்துறை உள்நாட்டு பாதுகாப்புத்துறை ஆகியவை நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று இந்த தீர்மானம் கோருகிறது

மீட்கப்பட்ட வீரர் இமாச்சல பிரதேசத்தின் சோலான் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது

கவிட்ச்வாந்த் டென்னிஸ் வீரர் ரோஜர் பெடரர் நூறாவது ஏ டி பி டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்றுள்ளார்